இனி விரிவான செய்திகள் பஞ்சாபில் உள்ள கர்தார்பூர் தேரா பாபா நானக்கில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடியை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார் அதற்கு முன்னதாக சுல்தான்பூர் வோதியில் அமைந்துள்ள பெர் சாஹிப் குருத்துவாராவில் அஞ்சலி செலுத்தும் பிரதமா தேரா பாபா நானக்கில் நடைபெறும் பொதுக் கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடியை திறந்து வைப்பதன் மூலம் இந்திய புனித பயணிகள் பாகிஸ்தானில் உள்ள காதாபூர் வழிபாட்டு தலத்திற்கு எளிதில் செல்ல முடியும் என்று திரு நரேந்திர மோடி கூறினாள்

ராம ஜென்ம பூமி பாபர் மசூதி நில தாவா வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கவுள்ளது இந்தத் தீர்ப்பு இன்று முற்பகல் மணி பத்து முப்பதுக்கு அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான உச்சநீதிமன்ற அரசியல் சுட்ட அமர்வில் நீதிபதிகள் எஸ் ஏ பாப்டே டி ஓய் சந்திகுட் திரு அசோக் பூஷன் எஸ் அப்துல் நஸீர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்

பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது டுவிட்டர் செய்தியில் அமைதி காக்குமாறு மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் உச்சநீதிமன்றம் அயோத்தி பிரச்சினையில் என்ன தீர்ப்பு வழங்கினாலும் அது எவருக்கும் வெற்றியோ தோல்வியோ அல்ல என்று அவர் கூறியுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இந்தியாவின் பாரம்பரியமான அமைதி ஒற்றுமை நல்லெண்ணம் ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்தும் என்பதை மக்கள் மறந்துவிடக்கூடாது என்று பிரதமர் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு போகி ஆதித்யநாத்தும் மக்கள் அனைவரும் அமைதியை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் அயோத்தி வழக்கின் தீர்ப்பு எந்த ஒரு சமுதாயத்தினருக்கும் வெற்றி அல்லது தோல்வி என்று கூற முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் உத்தரப்பிரதேச அரசின் உயர் அதிகாரிகளை சந்தித்துப் பேசினார் அயோத்தி வழக்கில் தீர்ப்பு வெளிவரவுள்ள நிலையில் அவர் நடத்திய இந்தக் கூட்டத்தில் உத்தரப்பிரதேச அரசு தலைமைச் செயலாளர் திரு ராஜேந்திர குமார் திவாரி காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஓ பி சிங் ஆகியோர் பங்கேற்றனர் உத்தரப்பிரதேசத்தில் இடங்களிலும் குறிப்பாக அயோத்தியில் பாதுகாப்பு அனைத்து வலுப்படுத்தப்பட்டுள்ளது இன்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மூடியிருக்கும்

தேவைப்பட்டால் இன்டர்நெட் சேவைகள் தடை செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்

அயோத்தி பாதுகாப்பு நிலவரத்துக்கு பொறுப்பேற்றுள்ள உத்தரப்பிரதேச காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் திருஅகத்தோஸ் பாண்டே அயோத்தியில் நிலைமை இயல்பாக உள்ளது என்று கூறியுள்ளார்

இதனிடையே உத்தரப்பிரதேசத்தில் நேற்று அனைத்து மசூதிகளிலும் வெள்ளிக்கிழமை தொழுகைகளுக்குப்பிறகு இஸ்வாம் சமய தலைவர்கள் தங்கள் சமயத்தைச் சேர்ந்த மக்கள் அமைதியை பராமரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் அயோத்தி வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுவதள் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு இருப்பதால் இவற்றை தேர்வு நடைபெறுவதாக இருந்த பட்டய கணக்காயர் சி ஏ படிப்புக்கான தேர்வுகள் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளன சீக்கிய மதக் குரு குருநானக் தேவ் குறித்த கண்காட்சி பஞ்சாப் மாநிலம் கல்தான்பூர் லோதியில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது மத்திய அமைச்சர்கள் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் மற்றும் ஹர்சிம் கவுர் பாதல் ஆகியோர் இணைந்து இந்த கண்காட்சியை திறந்து வைத்தனர் குருநாள் தேவிள் வாழ்க்கை வரலாறு மற்றும் போதனைகள் குறித்த இந்த கண்காட்சி மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சக களஞ்சியத்தில் பெறப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

பஞ்சாப் மாநில அரசின் செய்தித் தொடர்பாளர் இதனைத் தெரிவித்தார் இந்த மாவட்டங்களில் அரசு மாவட்ட வாரியங்கள் மாநகராட்சிஅலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் முடியிருக்கும் என்று அறிவித்தார்

குவஹாத்தியில் உள்ள மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகம் இந்தக் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது

நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் கடவுள் ஒருவரே என்ற குருநானக்கின் மிகப் பிரபலமான போதனையை குறிப்பிட்டு இந்த வகையில் குருநானக் நாட்டின் சமயச்சார்பின்மையின் சின்னமாக விளங்குகிறார் என்று கூறினார் மராத்தா சமூகத்தை சேர்ந்த நபர்களை நியமிப்பதற்கென சிறந்த முறை போட்டி மூலம் நியமிக்கப்பட்ட இரண்டாயிரம் அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதற்கான மகாராஷ்ட்ரா அரசின் தீர்மானத்திற்கு பாம்பே உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது நீதிபதிகள் திருஆர்வி மோரோ திரு எம் எஸ் கார்னி ஆகியோரைக் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு நேற்று இந்த தளட உத்தரவை பிறப்பித்தது அரசு முன்பு இருந்த நிலையையே பராமரிக்க வேண்டும் என்றும் இந்த வழக்கின் அடுத்த விசாரணை டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறும் என்றும் நீதிபதிகள் அறிவித்தனர்

பொருளாதார ரீதியில் தாழ்ந்து போய் உள்ள கிராமப்பகுதி மக்களுக்கு கடன் கிடைப்பதை அதிகரிக்கும் வகையில் இந்த நடவடிக்கையை ரிசர்வ் வங்கி மேற்கொண்டுள்ளது

ரிசர்வ் வங்கி நேற்று வெளியிட்ட சுற்றிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது வெங்காய விலைகள் மற்றும் தற்போது அது கிடைக்கும் நிலவரம் ஆகியவை குறித்து அமைச்சரவை செயலாளருக்கு நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலாளர் எடுத்துரைத்தார் புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் இது தெரிவிக்கப்பட்டது வெங்காய ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட தடை சில்லறை விற்பனையாளர்களும் வர்த்தகர்களும் வைத்திருக்கக்கூடிய வெங்காய இருப்பு வரம்புகள் ஆகியவை குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது நாடெங்கும் வெங்காய விலை மற்றும் அது கிடைக்கும் நிலவரம் குறித்து மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது வெங்காய விலையைக் கட்டுப்படுத்தவும் அது கிடைப்பதை தாராளமாக்கவும் உரிய நடவடிக்கைகளை இந்தத்துறை மேற்கொள்கிறது உள்நாட்டு வெங்காய சப்ளைய மேம்படுத்த துபாய் மற்றும் இதர நாடுகளில் இருந்து போதமான வெங்காயத்தை உடனடியாக இறக்குமதி செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விவசாயம் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை உள்ளிட்ட அதிகாரிகள் குழு துருக்கி மற்றும் எகிப்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு அந்த நாடுகளில் வெங்காய இருப்பு நிலையை அறிந்து அவற்றை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்ய ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் இந்திய துறைமுகங்களில் கடந்த இரன்டு ஆண்டுகளில் பயணியர் கப்பல்கள் வந்து போவது நான்கு மடங்கு உயர்ந்திருப்பதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை இணையமைச்சர் திரு மான்சுக் மண்டாரியா தெரிவித்துள்ளார் மும்பையில் நேற்று நான்காவது இந்திய கடல் பயண நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் சும்பந்தப்பட்ட பலரது செயல்பாடுகளில் ஒருங்கிணைப்பு காரணமாக இது சாத்தியப்பட்டுள்ளது என்று கூறினார் கொல்கத்தா விசாகப்பட்டினம் ஆகிய துறைமுகங்களுக்கு பயனியர் கப்பல் போக்குவரத்து நடைபெற தொடங்கியிருப்பதாக அமைச்சர் கூறினார்

மொரீசியசில் நடைபெற்ற தேர்தல்களில் தமது கட்சி வெற்றி பெற்று இருப்பதாக பிரதமர் திரு பிராவிங் ஜுகுநாத் கூறியிருக்கிறார் அதிகாரப்பூர்வமாக அளிக்கட்பட்டுள்ள பூர்வாங்க முடிவுகளின்படி பிரதமரின் கூட்டணி முன்னணி நிலை பெற்றுள்ளது திரு ஜுகுநாத் தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள கணிப்பு தெரிவிக்கிறது

சீனா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக்சாய்ராஜ் ராங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது